ஐந்து திட்டங்களுக்கு குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று அடிக்கல் நாட்டுகிறா்

அமெரிக்கா முத்திரை குத்தியிருக்கிறது

உயர்ந்துள்ளது

தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பில் மேற்கொள்ளப்படும் ஐந்து திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் வாரணாசி நகரில் வெளிவட்ட சாலையின் இரண்டாம்கட்ட பணிகள் மத்திய பிரதேசத்தில் ரேவா நகருடன் இணைக்கும் நான்கு வழி சாலை ஆகியவையும் இதில் அடங்கும் குடியரசுத் தலைவரை மாநில ஆளுநர் திரு ராம்நாயக் முதலமைச்சள் திரு யோகி ஆதித்யநாத் ஆகியோர் வாரணாசி விமான நிலையத்தில் வரவேற்கிறார்கள் அங்குள்ள பாதா வால்பூர் என்ற கிராமத்தில் தீன்தயாள் சங்குல் ஏற்பாடு செய்துள்ள நெசவாளர்களை கவுரவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்

ஆளுநர் திரு ராம்நாயக் எழுதிய நூல் ஒன்றின் சமஸ்கிருத மொழிப்பெயர்ப்பின் முதல் பிரதியையும் குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பெற்றுக்கொள்கிறார்

தில்லிக்கு குடி

இந்த உத்தரவை நிறைவேற்றும் வகையில் தாராளமாக தண்ணீர் விடும்படி உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்ற கடந்த வாரத்தில் தாக்கல் செய்த மனுவில் தில்லி நீர்வள வாரியம் கோரியிருக்கிறது

யமுனை நதியில் போதிய அளவு தண்ணீரை விடாமல் அரியானா அரசு குறைத்து விட்டதால் தில்வி நகரம் தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்கிறது இதனால் மக்களுக்கு ரேஷன் முறையில் தண்ணீர் வழங்கவேண்டிய நிலை உள்ளது என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இந்தியா சீனா பொருளாதாரக் குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது இந்தக் கூட்டத்தில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு சுரேஷ் பிரபுவும் சீன வர்த்தக அமைச்சர் ஜாய் ஷானும் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டு இருநாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை ஊக்குவிப்பது குறித்தும் வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பது பற்றியும் விவாதிக்கிறார்கள் இந்தியா சீனா வர்த்தகத்தில் சீனாவிள் கை மேலோங்கி மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை இந்தியா தொடர்ந்து குட்டிக்காட்டி வரும் நிலையில் இந்தக் கூட்டம் நடக்கிறது இந்தியாவில் இருந்து மருந்துகள் வேளாண் சாதணங்கள் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் முதலியவற்றை அதிகரிக்க சீனா அனுமதிக்க வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இதுதவிர முதலீடு சும்பந்தமாகவும் விற்பனை சந்தைகள் குறித்தும் இதில் பேசப்படுகிறது

இந்தியாவில் வளர்ந்து வரும் தொலை தொடர்பு தொழிலுக்கு தேவையான பொருட்களை சீனா ஏற்றுமதி செய்வதே இதற்கு பிரதான காரணம் என்று கருதப்படுகிறது டோக்லாம் பகுதியில் எந்தவொரு சவாலான சூழலையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக உள்ளது என்றும் நமது எல்லைகளை பாதுகாக்க எல்லா நடவடிக்கையும் எடுக்க்ப்படும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் டேராடுனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பிரச்சினையை மத்திய அரசு மிகுந்த கவனத்துடன் கையாண்டு வருவதாக தெரிவித்தார் நாட்டின் முப்படைகளையும் நவீன மயமாக்க தேவையான பல நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளது என்றும் கூறினார்

ரானுவத்தினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மலைப்பகுதிகளை அதிகம் கொண்ட உத்ராகண்ட் மாநிலத்தில் அதிநவீன வசதிகளுடன்கூடிய ரானுவ மருத்துவமனை ஒன்று அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் புதிய தொழில்கள் அமைய ஏராளமான ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் வளர்க்சித்துறை இணையமைச்சர் திரு ஜித்தேந்திர சிங் கூறியிருக்கிறார் இதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை கடந்த வாரத்தில் ஒப்புதல் அளித்தது வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து வந்த தொழில் மற்றும் வர்த்தக தாது குழுவினருடன் கலந்துரையாடிய அமைச்சர் இந்த திட்டம் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் தொழில் முனைவோர் ஊக்குவிக்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் பெருகும் என்றார்

பாகிஸ்தானை சேர்ந்த ஏழு நிறுவனங்கள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு நலன்களுக்கு எதிரானவை என்று அமெரிக்கா முத்திரை குத்தியிருக்கிறது அமெிக்க தொழில்கள் மற்றம் பாதுகாப்பு பிரிவு தயாரித்த பட்டியலில் இந்த ஏழு நிறுவனங்களும் இடம்பெற்றுள்ளன அமெரிக்காவின் பாதுகாப்புக்கும் வெளிநாட்டு கொள்கைக்கும் எதிராக இவை செயல்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏழு நிறுவனங்களில் மூன்று நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட்ட அணுசக்தி தொழில் நட்பத்தை வழங்கியமைக்காகவும் மேலும் இரண்டு நிறுவனங்கள் அனுசக்தி தொடர்பாள பொருட்களை வாங்கியதற்காகவும் எஞ்சிய இரண்டும் இந்த நிறுவனங்களுக்கு முகமூடி போல செயல்பட்டதாகவும் காரணம் கூறப்பட்டுள்ளது அமெிக்காவின் இந்த நடவடிக்கை அணுசக்தி நாடுகள் குழவில் இணைய விரும்பும் பாகிஸ்தானின் விருப்பத்துக்கு எதிராக இருக்கும் என்று அந்த நாட்டின் பிரபலமான டான் ஏடு தெரிவித்துள்ளது

இந்த நிறுவனங்கள் சா்வதேச வா்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கும் ஏற்றுமதிக்கும் இதனால் பாதகம் ஏற்படும் மத்திய அரசு மற்றம் குஜராத் அரசின் கவாச்சார துறை இணைந்து ஒரே பாரதம் வலுவான பாரதம் என்ற குறிக்கோளுடன் குஜராத் மாநிலம் போர்பந்தர் மாவட்டத்தில் நடத்தும் மாதவ்பூர் விழா நடைபெற்று வருகிறது கிருஷ்ண பரமாத்மா ருக்மணி திருமணத்தை சித்தரிக்கும் அற்புதமான நாட்டிய நாடகத்தை டாக்டர் சோனல் மான்சிங் நிகழ்த்தி காட்டினார் இந்த நிகழ்ச்சிக்கு நேயர்கள் இடையே அமோக வரவேற்பு இருந்தது வடகிழக்கு மாநில கலைஞர்கள் இன்று இது மிஷ்மி பாரம்பரிய நடனமும் அருணாச்சல் பிரதேச கலைஞர்கள் கிராமப்புற பாடல்களையும் நிகழ்த்துவார்கள் மணிப்பூரின் ஹரோபா நடனம் இந்த விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாகும்

இந்த தீ விபத்துக்கான காரணம் தெரியவில்லை

அசாம் மாநிலத்தில் உள்ள உலகபுகழ் பெற்ற காசிரங்கா தேசிய பூங்காவில் காண்டாமிருகங்களின் எண்ணிக்கை பற்றிய கணக்கெடுப்ப் இன்று தொடங்குகிறது இரண்டு நாட்கள் நடக்கும் இந்த கணக்கெடுப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டு விட்டதாக வனத்துறை தலைமை அதிகாரி திரு என் கே வாசு தெரிவித்துள்ளார்

எகிப்து அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது தற்போதைய அதிபர் திரு அப்துல் ஃபதா அல் சிசி மீண்டும் போட்டியிடுகிறார் அவருக்கு எதிராக போட்டியிட்ட பவரும் வேட்பாளர்கள் மிரட்டப்படுவதாக கூறி போட்டியிலிருந்து விலகி விட்டதால் மக்களிடையே அதிகம் பிரபலம் ஆகாத முசா முஸ்தபா என்பவர் களத்தில் எதிர்த்து நிற்கிறார் மூன்று நாட்கள் இந்த தேர்தல் நடைபெறுகிறது

இந்த தேர்தலில் மக்கள் ஏராளமாக வந்து வாக்களித்து ஆதரவு அளிக்கவேண்டும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த தேர்தல் செய்திகளை சேகிக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது உலக புகழ்ப்பெற்ற பேஸ் புக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் நிறுவனருமான திரு மார்க் ஜூக்கர்பெர்க் தங்கள் நிறுவனத்தில் இருந்து அந்தரங்க தகவல்கள் வெளியானதற்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார் சம்பவம் ஒரு நம்பிக்கை மோசடி என்று பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவின் ஒன்பது இந்த பத்திரிகைகளில் அவரது இந்த மன்னிப்பு வெளியாகியுள்ளது இதபோன்று இனியும் நடக்காமல் தடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் பேஸ் புக்கை பயன்படுத்துவோர் ஐந்து கோடி பேரின் தனிப்பட்ட தகவல்களை பிரிட்டனை சேர்ந்த கேம்பிரிட்ஜ் அனவட்டிக்கா நிறுவனம் பெற்றதாக வந்த செய்தியையடுத்து இந்த மன்னிப்பு கோரப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் திரு டொனால்ட் டிரம்புக்கு ஆதரவாக இத்தகைய தகவல்கள் பயன்படுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகின